ஏற்பாடுசெய்துள்ளஉச்சிமாநாட்டில் பிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுஉரையாற்றுகிறார்

தொடர்ச்சியானமுயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றுமத்தியநிதியமைச்சர் திருமதி நிர்மலாசீதாராமன் கூறியுள்ளார்

தொற்றுகாலத்தில் பிறநாடுகளைவிட இந்தியாதிறமையாகநிலைமையைகையாண்டதாகஅமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்

இந்தியாமுண்ணணிநாடாகதிகழ்வதாகநித்திஆயோக் அமைப்பின் உறுப்பினர் டாக்டர் விகேபால் தெரிவித்துள்ளார்

அமெரிக்க இந்தியவர்த்தககுழுமம் ஏற்பாடுசெய்துள்ளஉச்சிமாநாட்டில் பிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுஉரையாற்றுகிறார்

சிறந்தஎதிர்காலத்தைஉருவாக்க இந்தியாவின் கருத்து என்றதலைப்பில் நடைபெறும் இந்தமாநாடுகாணொலிகாட்சிவாயிலாகநடைபெறுகிறது

பொருளாதாரத்தைசரிசெய்வதற்குசீர்திருத்தங்கள் நாட்டின் தொடர்ச்சியானமுயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றுமத்தியநிதியமைச்சர் திருமதி நிர்மலாசீதாராமன் கூறியுள்ளார்

கட்டணம் மின் மற்றும் சுங்கக் கட்டணவசூல் அதிகமாகியுள்ளதாகஅமைச்சர் குறிப்பிட்டார் வங்கிசெயல்பாடுகளில் மின்னணுபரிமாற்றம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பாதிக்கப்பட்டநிறுவனங்களின் மறுவாழ்வுக்குஅரசுசிறப்புத் திட்டங்கள் மூலம் நடவடிக்கைமேற்கொண்டதாகஅவர் கூறினார் அரசின் வெளிப்படைத்தன்மையைஅதிகரிக்கும் விதமாககொள்கைமுடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுவிரைவில் பொருளாதாரத்தைநிலைப்படுத்தப்படும் என்றார் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியபொருளாதாரஊக்குவிப்பு முயற்சிஎடுக்கும் என்றார் இந்தகருத்தரங்கில் பேசியமத்தியவர்த்தகம் மற்றும் தொழில்துறைஅமைச்சர் திரு பியூஷ் கோயல் கோவிட் தொற்றுகாலத்தில் பிறநாடுகளைவிட இந்தியாதிறமையாகநிலைமையைகையாண்டதாகதெரிவித்தார் நோய் பரவுதலைவெகுவாககட்டுப்படுத்தியதுடன் முகக் கவசம் சானிடைசர் மற்றும் வென்டிலேட்டர் கருவிகளைஉற்பத்திசெய்வதில் தன்னிறைவு பெற்றதாகதெரிவித்தார் புதியதாகதொழில் தொடங்குவதற்கானஅமைதிகளைப் பெறுவதற்குஎளியநடைமுறைகள் அனைத்துநிலையிலும் அறிமுகப்படுத்தப்படும் என்றுஅவர் கூறினார்

நம்பகத் தன்மைமிகுந்தவர்த்தக பங்காளராக இந்தியாசெயல்படும் என்றுஅவர் கூறினார்

தகவல் தொழில்நுட்பத் பதிவில் இது துறைக்ளுக்கானசேவைவழங்கும் நிறுவனங்களுக்குசலுகையும் நீட்டிக்கப்பட்டுள்ளது

இந்தியரயில்வேகட்டமைப்பில் புதியதாக இந்தமுயற்சிமேற்கொள்ளப்பட்டுள்ளது ஏற்கனவேஉள்ளரயில் சேவைகளுடன் கூடுதலாக இவை சேர்க்கப்பட்டுள்ளன முப்பதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு இந்தத் திட்டங்களில் சுமார் முதலீடுகள் ஈர்க்கப்படும் ரயில்களில் பயணிகளின் நெருக்கடியைகுறைக்கும் வகையில் இந்தநடவடிக்கைமேற்கொள்ளப்படும் இந்தத் திட்டத்தின் கீழ் இயக்கப்படும் ரயில்களைகொள்முதல் செய்யலாம் அல்லதுகுத்தகைக்குஎடுக்கலாம் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் கோவையில் நேற்றுநோய்த் தடுப்புப் பணிகள் குறித்துஉள்ளாட்சித் துறைஅமைச்சர் திரு

வேலுமணிமற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனைநடத்தியபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இந்தியாவில் கண்டுபிடிக்கப்படும் தடுப்பு மருந்து இந்தியர்களுக்குமட்டுமல்லவெளிநாடுகளில் இந்தியர்குளுக்கும் வாழும் கிடைக்கும் வகையில் நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றார்

கோவிட் தொற்றுபரவலைக் கட்டுப்படுத்துவதற்குதுணியால் செய்யப்பட்ட மூன்றடுக்குமுகக் சிறந்ததுஎன்றுமத்தியசுகாதாரத் துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் தெரிவித்துள்ளார்